திமுகசட்டமன்றகட்சிதலைவராகதிரு முக ஸடாலின் இன்றுமாலைநடைபெறும் அதன் சட்டப்பேரவைஉறுப்பினர்கள் கூட்டத்தில் தேர்வாகிறார்

என்றுஅக்கட்சிஅறிவித்துள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுஹைதராபாத் மும்பைஅணிகள் மோதுகின்றன

இந்தியகடற்படை இதுவரைமேற்கொண்டுவரும் பல்வேறுந்டவடிக்கைகள் அவரிடம் குறித்துகடற்படைதளபதிஅட்மிரல் கரம்பீர் சிங் விளக்கினார்

கொள்கலன்களைசிங்கப்பூர் ஆக்சிஐன் கத்தார் பஹ்ரைன் குவைத் போன்றநாடுகளிலிருந்துகடற்படைகப்பல்களின் கொண்டுவருவதுகுறித்தும் மூலம் இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்தியவெளியுறவுத்துறைஅமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் திருஆன்டனிப்ளிங்கனுடன் நேற்று இருதரப்பு மற்றும் சர்வதேசவிவகாரங்கள் தொடர்பாகமுக்கியபேச்சுகள் நடத்தினார்

உலகளாவியகோவிட் சவால்கள் தடுப்பூசிதயாரிப்பைஅதிகரித்தல் தேவைப்படும் இடங்களுக்கு அவற்றைவிரைவாககொண்டுசேர்ப்பதைஉறுதிசெய்தல் ஆகியவைதொடர்பாக இரு அமைச்சர்களும் பேசினார்கள்

இதுதொடர்பானவழக்குஒன்றுதில்விநீதிமன்றத்தில் இன்றுவிசாரணைக்குவந்தது அப்போதுஅரசுசார்பில் வாதிட்டவழக்கறிஞர் சமூக ஊடகங்களில் வெளியாகும் இச்செய்திகள் இந்தியாவில் எந்தஒரு இடத்திலும் உறுதிசெய்யப்படவில்லைஎன்றும் அதற்கானஆதாரங்கள் ஏகம் இருப்பின் அரசுக்குதெரியப்படுத்தினால் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் கூறினார்

தடுப்பூசிகள் வாங்கப்படஉள்ளதாகநிபுணர் இதற்காககூடுதல் கூட்டத்தில் குழு அவர் பேசியதாகஎமதுபோபால் செய்தியாளர் தெரிவிக்கிறார் தற்போதுள்ளகோவிட் நோய்த்தொற்றால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிக்குதீர்வு காண முழு ஊரடங்கு ஒன்றேவழிஎன்றுகாங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரானதிருராகுல் காந்திகூறியிருக்கிறார் தமதுடுவிட்டர் பக்கத்தில் ஏழை எளியோருக்குவாழ்வாதாரம் அவர் பாதிக்கப்படாமல் இருக்ககுறைந்தபட்சவருவாய் உத்தரவாததிட்டத்தைசெயல்படுத்தவேண்டும் என்றகேட்டுக்கொண்டுள்ளார்

மேலும் இரண்டுவட்சும் கோவிஷீல்டுதடுப்பூசிகள் இன்றுபிற்பகலில் வரவுள்ளன கோவிட் தடுப்பூசிபோட்டுக்கொள்வதுபயனுள்ளதாகவே இருக்கிறதுஎன்றுமதுரையைசேர்ந்தபயனாளிகள் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்துள்ளனர்

அவர்கள் வரும் பத்தாம் தேதிக்குள் பணியில் இணையுமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் பல்வேறமாவட்டங்களில் கோவிட் வார்டுகள் உட்படபல்வேறமருத்துவபிரிவுகளில் பணியமர்த்தப்படவுள்ளனர்

திமுகசட்டமன்றகட்சித் தலைவரைதே்வு செய்வதற்காகஅக்கட்சியின் சட்டமன்றஉறுப்பினர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் திரு இன்றுமாலைநடைபெறஉள்ளது திமுகசட்டமன்றகட்சிதலைவராகதேர்வாகிறார்

அவர் இத்தொடர்பாக இன்றுவெளியிட்டுள்ளஅறிவிப்பில் மழைவெயிலெனபாராமல் பெருந்தொற்றிலும் ஊடகத்துறையினர் உயிரைபணயம் வைத்துபணியாற்றுவதாகதெரிவிததுள்ளார்

புதுச்சேரியில் புதிதாகஅமையவுள்ளஅரசில் பிஜேபி பங்கேற்கும் என்றுஅம்மாநிலத்திற்கானஅக்கட்சியின் பொறுப்பாளர் திருநிர்மல் குமார் சுரானாகூறியிருக்கிறார் புதுவை யூனியன் பிரதேசஅரசில் பிஜேபி இடம்பெறுவது இது முதல்முறையாக இருக்கும் என்றுஎமது புதுவைசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மூன்றாவதுமுறையாகஅவர் அம்மாநிலமுதலமைச்சராகபொறுப்பேற்கஉள்ளார் கோவிட் நோய்த்தொற்றால் ஏற்பட்டுள்ளநெருக்கடிகளுக்குதீர்வு காண்பதேதமதுமுன்னுரிமையாக இருக்கும் என்றுஅவர் அறிவித்துள்ளார் அவர் சட்டமன்றகட்சித் தலைவராகஏற்கனவேஒருமனதாகதேர்வு செய்யப்பட்டுள்ளார்

பிரிட்டனிலிருந்துசென்னைக்கு இன்றுதொள்ளாயிரம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வந்துசேர்ந்தன இவற்றைபிரிட்டிஷ் ஆக்சிஐன் என்றநிறுவனம் இந்தியசெஞ்சிலுவை சங்கத்திற்குநன்கொடையாகவழங்கியுள்ளது

இந்தியவிமானப்படையைசேர்ந்த இரண்டுவிமானங்கள் அவற்றைஎடுத்துவருகின்றன மேலும் இந்தியாவில் கூடுதலாகதயாரிக்கப்படும் ஆச்சிஐனைதேவைப்படும் இடங்களுக்குஎடுத்துச்செல்வதற்கானகொள்கலன்கள் ஜெர்மனியிலிருந்து இந்தியவிமானப்படையின் தனிவிமானத்தில் சென்னைந்தடைந்தன ஜெர்மனியிலிருந்துநான்குகிரையோஜெனிக் ஆச்சிஜன் கொள்கலன்கள் சென்னையைஅடைந்தன

இவைஅமெரிக்காஅனுப்பும் ஐந்தாவதுநிவாரணதொகுப்பாகும் இதற்கு இந்தியவெளியுறவுத்துறைசெய்தித் தொடர்பாளர் திருஅரிந்தம் பக்ஷி பாராட்டுதெரிவித்துள்ளார் ஐரோப்பியஒன்றியத்தைசேர்ந்தநாடுகளுக்குபிறநாடுகளிலிருந்துபயணிகள் செல்வதற்கானநிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுஹைதராபாத் மும்பைஅணிகள் மோதுகின்றன தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்கும்